நரேந்திர மோடி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

முடிவுகளை நிபந்தனையின்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீனாவிடம் வலியுறுத்தியுள்ளார்

என்று பிரதமர் இன்று மாநில முதலமைச்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்

சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை குறிதது விவாதிப்பதற்காக பிரதமா் திரு நரேந்திரமோடி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாளை மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிய் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சீனா வுடனான எல்லை பிரச்சினை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சீனா வுடனான மோதலின்போது உயிரிழந்த ரானுவ வீரர்களின் உயிர் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்று திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இந்த உயிரிழப்புகள் தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெயசங்கருடனும் திரு ராஜ்நாத்சிங் ஆலேசாளை நடத்தினாா் இதற்கிடையே சீன படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ரானுவ வீரர் பழனியின் குடும்பத்தினரை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினா் உயிரிழந்த ராணுவ வீராரின் சொந்த ஊரான கடுக்கலூர் கிராமத்திற்குச் சென்ற ஆட்சியர் அவரது குடுப்பத்தினரை சந்தித்து பேசினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரக வழங்கும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் ராணுவ வீரர் பழனியின் உடல் இன்று இரவுக்குள் விமாளம் மூலம் மதுரைக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் யீ வுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சுங்கர் ராணுவ ஒப்பந்தத்தை மீறி சீனா செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார் சீன ராணுவத்தின் இந்த வரம்பு மீறிய செயல் இருநாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் சீன ரானுவத்தில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை களைவதற்கான முயற்சிகளை அந்நாடு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

ஜெய்சங்கர் சீனாவிடம் வலியுறுத்தினார் இருநாட்டு படைகளுக்குமே ஒப்பந்தங்கள் குறித்தும் நடைமுறைகள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு அவை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தற்போது எழுந்துள்ள ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் இருநாடுகளும் மிகவும் பொறுப்புடன் கையாள வேண்டியது அவசியம் என்றும் அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாதிப்எப ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையிலும் இந்தியாவோ சீனாவோ ஈடுபடக்கூடாது என்றும் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீன அமைச்சர் திரு வாங் யீ யிடம் தெரிவித்தார்

இந்த கூட்டம் தொடங்கியதும் எல்லைப்பகுதியில் சீன படையினா் அத்தமீறி நடத்திய தாக்குதல் பற்றியும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தது குறித்தும் குறிப்பிட்டு பேசினார் நமது ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்றும் அவர் கூறினார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார் இந்தியா அமைதியை விரும்புவதூகக் குறிப்பிட்ட பிரதமர் இருப்பினும் சீண்டினால் உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் இதைத் தொடர்ந்து உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில முதலமைச்சர்களும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர்

கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னா தனிநபா பாதுகாப்பு கவசங்களை இறக்குமதி செய்த நாம் தற்போது அதனை உற்பத்தி செய்து வருவதாகக் கூறினாா்

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனினாமி மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தாா் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநில அரசு கோரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

சென்னையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைக்கள் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளா்களிடம் பேசிய திரு வேலுமணி முழு ஊரடங்கிற்குப் பின்னா் சென்னையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறையும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார்

நோய் தொற்றை தடுப்பதற்க்கான களப்பணிகள் சென்னையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

நாட்டின் சில பகுதிகளில் தென்மேற்குப் பருவமழை முன்கூட்டியே பெய்ய வாய்ப்புள்ளது மத்தியப் பிரதேச மாநிலத்தின் மேற்கு மற்றும் கிழக்குப் பகுதியிலும் உத்தரபிரதேசத்தின் கிழக்குப் பகுதியிலும் வழக்கத்திற்கு முன்னதாக பருவமழை பெய்வதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் கொங்கன் மற்றும் கோவா பகுதியிலும் மகாராஷ்ட்ராவின் மத்தியப் பகுதியிலும் பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யும் என்றும் அது கூறியுள்ளது இதேபோல் வடகிழக்கு மாநிலங்களிலும் மழைப்பொழிவு அதிகரித்து வருகிறது